தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்றுமுதல் கட்டுப்பாடுகளுடன் திரைப்பட படப்பிடிப்புக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் மேலும் ஏழு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாடு அல்லாத பகுதிகளில் மேலும் பல தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இம்மூதம் முப்பத்தோராம் தேதிவரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன

நிலைமைகளை மதிப்பீடு செய்து பள்ளி மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் நிர்வாகத்துடன் மாநில அரசு கலந்தாலோசித்து முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரத்தில் பெற்றோரின் எழுத்துப்பூர்வ ஒப்புதலுடன் மாணவர்கள் பள்ளிகளுக்கு வர அனுமதிக்கப்பட வேண்டும் ஆன்லைன் மற்றும் தொலைதூர கல்விமுறை தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை திறப்பது குறித்து உள்துறை அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

நோய் பரவலைத் தடுக்க முகக்கவசம் அணிதல் தனிநபர் இடைவெளியை பராமரித்தல் உடல் வெப்பநிலையை பரிசோதித்தல் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுதல் உள்ளிட்டவை கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நோய்க் கட்டுப்பாட்டு மண்டலங்களைப் பொறுத்தவரை ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து கண்டிப்புடன் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தப்பகுதிகளில் அத்தியாவசியப் பணிகள் தவிர வேறு எதற்கும் அனுமதியில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது

மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களைத் தவிர சர்வதேச விமானப் போக்குவரத்துக்கு தடை நீடிக்கிறது அரசு மற்றும் அரசுதுறை சார்ந்த பயிற்சி நிறுவனங்கள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள வாரச்சந்தைகள் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் செயல்பட விதிக்கப்பட்ட தடை மறுஉத்தரவு வரும்வரை தொடர்கிறது திரையரங்குகள் நீச்சல்குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் பெரிய அரங்குகள் கூட்டரங்குகள் கடற்கரை உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் கற்றுலாத் தலங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் தடை நீடிக்கிறது புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து அனுமதிக்கப்படவில்லை நோய்த் தொற்றின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவ்வப்போது தேவைக்கேற்ப மேலும் சில தளர்வுகள் வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் போதனைகள்

தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் கடந்த ஜனவரி மாதம் சோதனை அடிப்படையில் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது

இன்றுமுதல் ரேஷன் கடைகளில் பயோ மெட்ரிக் முறையில் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் ரேஷன் பொருட்களை வாங்குவோர் கை ரேகைகளை பதிவு செய்ய வேண்டும் மேலும் ஏழு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் சிறப்பு ரயில் நாளை முதல் வியாழக்கிழமை தவிர வாரத்தில் ஆறு நாட்கள் இயக்கப்படும் சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா சிறப்பு ரயில் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் கொல்லம் சிறப்பு ரயில் நாளை மறுநாள் முதல் நாள்தோறும் இயக்கப்படும் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் இம்மாதம் ஐந்தாம் தேதிமுதல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு நாளை முதல் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டைக்கு நாளை மறுநாளும் ராமேஸ்வரத்திற்கு வரும் ஐந்தாம் தேதி முதலும் காரைக்காலில் இருந்து எர்ணாகுளத்திற்கு வரும் நான்காம் தேதி முதலும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்குத் தொடங்குகிறது பயணிகள் அனைவரும் ரயில் நிலையங்களில் பரிசோதித்த பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் நோய் அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்துப் பயணிகளும் ஆரோக்கிய செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது ரயில்களுக்குள் போர்வைகள் படுக்கை விரிப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் பயனிகளே இதனைக் கொண்டு வர வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

கடந்த ஏழாம் தேதிமுதல் இரு நீதிபதிகள் அடங்கிய ஆறு அமர்வு மட்டும் வழக்குகளை நேரடியாக விசாரித்து வந்தன

நீதிமன்ற அறைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் காலையில் ரிட் மற்றும் குற்றவியல் தொடர்பான வழக்குகளும் பிற்பகலில் மேல் முறையீட்டு வழக்குகளும் உரிமையியல் வழக்குகளும் விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண்துறை தொடர்பான மூன்று சுட்டங்களை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் மாநிலங்களவை குழுத் தலைவர் திரு திருச்சி சிவா தாக்கல் செய்துள்ள இந்த மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது

சிரியா மீது மேலும் பல தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்காக விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் பீகார் சுட்டப்பேரவை முதல்கட்டத் தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் நிலக்கரியை வெட்டியெடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உரிமையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

சென்னையில் நேற்று காலமான இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் உடல் இன்று திருச்சியில் அடக்கம் செய்யப்படுகிறது

அபுதாபியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் காயம் காரணமாக செரினா வில்லியம்ஸ் விலகியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு மூன்றாம் சுற்றுக்கு ரஃபேல் நடால் டோம்னிக் தீம் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்